இணைத்துள்ளது

கொரோனாவைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காகஉச்சநீதிமன்றம் விசாரணைஅமர்வுகளைகுறைத்துக்கொண்டுள்ளது

அவசரநிலைபிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது

ஏற்படும் சேதங்களுக்குநஷ்டாடு பெறஏதுவாகஅவசரசட்டம் கொண்டுவரமாநிலஅரசுமுடிவு செய்துள்ளது

திரவம் நாட்களுக்குஅடிப்படைதேவைப்பொருட்களாகமத்தியஅரசுஅறிவித்துள்ளது கொரோனாவைரஸ் தொற்றுகாரணமாகமுககவசங்கள் உள்ளிட்டபொருட்களைபதுக்குதலைதவிர்ப்பதற்காகஅரசு இந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது இதன் மூவம் இந்தப் பொருட்களின் விலைகட்டுக்குள் இருக்கவழிவகைசெய்யப்பட்டுள்ளது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியசுகாதாரத்துறை இணையலாளர் திரு வாவ் அகர்வால் இதனைத் தெரிவித்தார் ஆந்திரா கர்நாடகா கேரளா தில்லிமற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தவாஒருவருக்குகொரோனாவைரஸ் தொற்றுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரியசிகிச்சைவழங்கப்பட்டுவருவதாகஅவர் தெரிவித்தார்

மாநில அரசுகள் கொரோனாவைரஸ் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளைதீவிரமாகமேற்கொள்ளமத்திய அரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதாகதிருவாவ் அகர்வால் தெரிவித்தார்

அனைத்துசோதனைசாவடிகளிலும் பரிசோதனைதீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார் மாநிலபேரிடர் நிதியைகொரோனாதடுப்பு நடவடிக்கைகளாகபயன்படுத்தமத்தியஅரசுஅனுமதித்துள்ளதாகஅவர் தெரிவித்தார்

இந்தியா நேபாளம் இடையேஉள்ளநான்குசோதனைசாவடிகள் தொடர்ந்துபயன்பாட்டில் இருக்கும் என்றுஅவர் தெரிவித்தார் இதனிடையே இத்தாலியில் உள்ள இந்தியர்களைமீட்கஏதுவாக ஏர் இந்தியாவிமானம் இன்றுமிலன் செல்கிறது செய்தியாளர்களிடம் பேசியசிவில் விமானபோக்குவரத்துதுறை இணைசெயவாளர் ரூபினாஅலி இதனைத் தெரிவித்தார்

அவசரவழக்குகளுக்காக ஆறு அமர்வுகள் மட்டுமேமேற்கொள்ளப்படும் எனஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இந்தஅமர்வுகளில் வழக்கறிஞர்கள் மற்றும சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமேஅனுமதிக்கப்படுவார்கள் எனஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பயணக்சீட்டுரத்துகட்டணத்தைவிமானநிறுவனங்கள் தள்ளுபடிசெய்யுமாறுசிவில் விமானப்போக்குவரத்துத் துறைதலைமை இயக்குநகரம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்துஅறிக்கைவெளியிட்டுள்ளஅந்த கொரோனாவைரஸால் இயக்குனரகம் விமானப்போக்குவரத்துதுறைபாதிக்கப்பட்டுள்ளநிலையில் பயணிகளின் நலத்தைகருத்தில் கொண்டுநிறுவனங்கள் செயல்படவேண்டும் எனஅமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது பாதிப்பைதடுப்பதற்காகபொதுமக்கள் கொரோனாவைரஸ் அரசின் அறிவுரைகளைஏற்றுசெயல்படவேண்டும் எனமத்திய அரசுகேட்டுக்கொண்டுள்ளது சமூக சமயவிழாக்கள் உள்ளிட்டகூட்டங்களில் பங்கேற்பதைபொதுமக்கள் தவிர்க்கவேண்டும் என்றும் காய்ச்சல் உள்ளிட்டஅறிகுறிகள் தென்பட்டால் இருமல் உடனடியாகஅருகில் தொடர்பு உள்ளசுகாதாரமையத்தைநாடுவதுடன் மற்றவர்களுடன் கொள்ளாமல் தனிமையில் இருக்கவேண்டுமஎன்றும் சோப்பு அல்லதுஆல்கஹால் கலந்தகிருமிநாசினியைபயன்படுத்திகைகளைஅவ்வப்போதுசுத்தம் செய்தகொள்ளவேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களின் கண் மூக்கு

கொரோனாவைரஸ் தொற்றைதடுக்கஏதுவாகஅமெரிக்காவில் அவசரநிலைபிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது

நாடுமுழுவதும் கொரோனாவைரஸ் தொற்றுஏற்படாமல் தடுக்கதீவிரநடவடிக்கைகளைஎடுக்கவேண்டும் எனஅதிகாரிகளுக்குஅவர் உத்தரவிட்டுள்ளார்

அவரகள் இரண்டுவாரங்களுக்குகண்காணிக்கப்படுவார்கள் எனபாதுகாப்புப்படையினர் கூறியுள்ளனர் இதனிடையே இத்தாவி தென்கொரியா குவைத் ஆகியநாடுகளுக்கானவிமானசேவையை ஏர் இந்தியாநிறுவனம் ரத்துசெய்துள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

குடியுரிமைதிருத்தச் சட்டத்திற்குஎதிராகபோராட்டம் நடத்தியவர்கள் குறித்ததகவல்களைஉத்தரப்பிரதேசஅரசுஅச்சிட்டுசுவர் விளம்பரம் செய்திருந்தது இதனைநீக்கக்கோரிஅலகாபாத் உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்தஉத்தரவைஎதிர்த்துஉத்தரப்பிரதேசஅரசுடச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுசெய்துள்ளது

இதில் நாட்டின் அனைத்துபகுதிமக்கள் குறித்து தரவுகள் இடம் பெறும் உலகிலேயேமிகப்பெரிய புள்ளியியல் தகவலாக இந்தியமக்கள் தொகைகணக்கெடுப்பு உள்ளது

கூட்டத்தில் இதற்கானஒப்புதல் வழங்கப்பட்டது

இதரமுதலீட்டாளர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்தார்

கொப்பரைதேங்காய்கானகுறைந்தபட்சஆதரவு விலைஉயர்த்தப்பட்டுள்ளது

மத்திஅமைச்சரவை இதற்கானஒப்புதலையும் வழங்கியதாகசெய்தியாளர்களிடம் பேசியமத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

இந்தியா தென்னாட்பிரிக்கா இடையேலக்னோமற்றும் கொல்கத்தாவில் நடைபெறுவிருந்த இரண்டுஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் கொரோனாவைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்காகரத்துசெய்யப்பட்டுள்ளன